நரேந்திரமோதி நாட்டின் கோவிட் நிலைமை குறித்து காணொலி மூலம் சுகாதாரத்துறை அதிகாரிகளுடன் இன்று விரிவான ஆலோசனைகளை மேற்கொள்கிறார் அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் நாளை முதல் பகல் நேரங்களில் மட்டும் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வாக்கு எண்ணிக்கை முன்னேற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் திரு சுஷில் சந்திரா தலைமை தேர்தல் அதிகாரி திரு

பி

ராஜஸ்தான் ராயல்ஸை இன்று எதிர்கொள்கிறது

நரேந்திரமோதி காணொலி மூலம் இன்று விரிவான ஆலோசனைகளை மேற்கொள்கிறார்

ம் ம் ம் ம் ம் ம போக்குவரத்து கழகம் தமிழக அரசு அறிவித்துள்ள கோவிட் தொற்று கட்டுப்பாடு நடவடிக்கைகள் நாளை அமலுக்கு வர உள்ள நிலையில் அரசின் இரவு நேர ஊரடங்கை கருத்தில் கொண்டு அரசு விரைவு போக்குவரத்து கழக பேருந்துகள் நாளை முதல் பகல் நேரங்களில் மட்டும் இயக்கப்படும் என்று போக்குவரத்து மேலாண் இயக்குனர் தெரிவித்திருக்கிறார்

எனவே பொதுமக்கள் பாதுகாப்பான வழிமுறைகளை பின்பற்றி பயணம் செய்யுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள்

இணையதளம் மூலம் முன்பதிவு செய்தவர்களுக்கு பயணக்கட்டணத்தை திரும்ப பெற வசதி செய்யப்பட்டிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது

ஏற்கனவே தொழில் நிறுவனங்களுக்கான ஆக்ஸிஜன் விநியோகத்தை தடை செய்ய உள்துறை அமைச்சக செயலர் நேற்று மாநிலங்களுக்கு கடிதம் எழுதியிருந்தார் கோவிட் தொற்றாலர்களுக்கு ஆக்ஸிஜன் தேவை அதிகரித்து வரும் நிலையில் அதன் சீரான விநியோகத்திற்கு உதவும் வகையில் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது

மக்களின் வாழ்வாதார மேம்பாட்டு நடவடிக்கைகளில் மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசும் பணியாற்றுவதாக அவர் சுட்டிக்காட்டினார்

கோவிட் தொற்றை கையாள்வது குறித்து முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன்சிங் பிரதமர் திரு நரேந்திரமோதிக்கு எழுதிய கடிதத்திற்கு பதில் அளிக்கும் வகையில் இதை தெரிவித்துள்ள அவர் திரு மன்மோகன்சிங்கின் தடுப்பூசி தொடர்பான அறிவுரைகள் கவனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதாக கூறினாா் நம் நாட்டின் விஞ்ஞானிகள் மற்றும் சமூகத்தையும் தடுப்பூசி உற்பத்தியாளர்களையும் காங்கிரஸ் இதுவரை பாராட்டாதது குறித்து அதிர்ப்தி தெரிவித்த அவர் இதுகுறித்து காங்கிரஸ் உறுப்பினர்கள் தவறான செய்திகளை பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார்

இதனை தொடர்ந்து கோவிட் முன்கள பணியாளர்களுக்கு புதிய காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்படும்

சுஷில் சந்திரா தமிழக தலைமை தேர்தல் அதிகாாி திரு சத்தியபிரத சாகுவுடன் இன்று பிற்பகல் ஆலோசனை மேற்கொள்கிறார்

இதுதொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனுவை விசாரித்த சஞ்சீப் பான்ஜி தலைமையிலான அம்வு மாற்றுத்திறனாளிகளுக்கு கோவிட் தடுப்பூசி சிறப்பு பிரிவு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் ஆணையிட்டுள்ளது

ம் ம் ம் ம் ம் ம ஸ்டாலின் திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீதான குட்கா உரிமை மீறல் நோட்டிஸை ரத்து செய்த தனி நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து தொடரப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் பதில் அளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது இதுதொடர்பான மனுவை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் திரு

செல்வமும் இதற்கு பதில் மனு தாக்கல் செய்யுமாறு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்துள்ளனர் ம்ம்ம்ம்ம் ராமதாஸ் தமிழகத்தில் முதுநிலை ஆசிரியர் தேர்வு பட்டியலை உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி முழுமையாக மாற்றி வெளியிட வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் தலைவர் டாக்டர் ராமதாஸ் கேட்டுக்கொண்டுள்ளார்

நெல்லையில் இன்று பொதுமக்களுக்கு கபசுர குடிநீரை வழங்கி செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

மமமமம வானிலை வெப்பச்சலணம் காரணமாக நீலகிரி கோவை திருப்பூர் சேலம் நாமக்கல் திண்டுக்கல் தேனி மதுரை கரூர் விருதுநகர் மாவட்டங்களில் இன்று இடி மின்னலுடன் கடிய மிதமான பெய்யக்கடும் சென்னை மழை என்று வானிலைஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

பி